கண்டறியும் முயற்சியில் இளைஞர்கள் ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார்

செய்ய கடைசிநாளான இன்று நாங்குநேரி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் மனுதாக்கல் செய்தார்

இனி விரிவான செய்திகள் உலகம் வெப்பமயமாதல் பருவநிலை மாற்றம் ஆகிய பிரச்சனைகளுக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் நிபுணர்கள் புதுமையான தீர்வுகளை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

கடந்த ஆண்டு இதே நிகழ்ச்சி சிங்கப்பூரில் நடந்தபோது இருநாட்டு மாணவர்களும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண போட்டிபோட்டு கொண்டு முன்வர வேண்டும் என்று யோசனை தெரிவித்திருந்தார்

அரககள் ஆகியவற்றின் ஆதரவுடன் ஆசியாள் அமைப்பு நாடுகளின் மாணவர்களுக்கு இடையேயும் நடத்தலாம் என்று யோசனை தெரிவித்தார்

குறைந்த தூய்மையான எரிசக்தி ஆகிய தலைப்புகளில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் கலந்தகொண்டு மாணவ மாணவியருக்கு பிரதமர் பட்டங்களை வழங்கி பேசினார் இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில்தான் இருக்கிறது என்று அவர் பட்டமளிப்பு விழாவில் குறிப்பிட்டார் நமது இளைஞர்கள் மீது அனைவரும் நம்பிக்கை வைத்திருப்பதை என்னால் நேரில் காணமுடிந்தது என்றும் அவர் கூறினார் இந்தியாவின் பொருளாதாரத்தை ஐந்து வட்சம் கோடி டாவர் அளவுக்கு உயர்த்தும் நடவடிக்கையில் நமது இளம் தலைமுறையினர் செயல்பட முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர் உலக அரங்கில் போட்டியிடும் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விளங்கும் என்றும் அதற்கு இளம் நிபுணர்களின் பங்கு பேருதவியாக இருக்கும் என்றும் பிரதமர் கூறினார்

சிறப்பு அந்தஸ்து பிரிவுகள் நீக்கப்பட்டதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமைதியும் வளமும் பொங்கும் என்று குறிப்பிட்டார் நமது படைவீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையிலேயே தேசிய காவல்துறை நினைவிடத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி அண்மையில் தலைநகர் தில்லியில் திறந்துவைத்ததை அவர் கட்டிக்காட்டினார் நாட்டின் முதல் உள்துறை அமைச்சர் மறைந்த சர்தார் வல்லபாய் படேல் பிறந்தநாளன்று தேசிய காவல்துறையின் இலச்சினையை பிரதமர் வெளியிடுவார் என்றும் அவர் கூறினார் நமது காவல்துறையினர் படைவீரர்கள் தியாகத்தை போற்றும்வகையில் அந்த நினைவிடத்திற்கு சென்று பாருங்கள் என்று மக்களுக்கு உள்துறை அமைச்சர் அழைப்பு விடுத்தார்

வகுப்பு மோதல்களை தடுத்து பொது அமைதியை நிலைநாட்டுவதற்காக அமைக்கப்பட்ட இந்தப்படை தற்போது இயற்கைசீற்றம் பேரிடர் மேலாண்மை போன்ற சும்பவங்களிலும் சீரிய பணியாற்றுகிறது என்றார் உயிர்த்தியாகம் புரிந்த வீரர்களின் துணைவியருக்கு அமைச்சர் விருதுகளை வழங்கினார்

இந்த திட்டத்தில் பல கீழ்நிலை பாலங்களும் கங்கை கால்வாயின் மேல் ஒரு பெரிய பாலமும் அமைக்கப்பட்டுள்ளன

குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் நவராத்திரி பண்டிகை கோலாகலமாக தொடங்கியுள்ளது மாநில முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி இந்த பண்டிகையைபொட்டி நடைபெற்ற விழாவை தொடங்கி வைத்தார் உலகின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த நடன விழா நவராத்திரி பண்டிகை என்று குறிப்பிட்ட அவர் ஆத்பசக்தி அன்னையின் அருளை வேண்டி நடக்கும் விழா இது என்று குறிப்பிட்டார் இந்த விழாவில் நாடு முழுவதிலிமிருந்தும் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மக்கள் திரளாக கலந்துகொள்கிறார்கள் இந்த விழாவில் குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் சுவையான உணவுவகைகள் கைவினைபொருட்கள் இடம்பெறுவதாக முதலனமச்சர் குறிப்பிட்டார் அதுமட்டுமின்றி இந்த ஆண்டு நவராத்திரி பண்டிகை துடிப்பாள குஜராத் என்ற தலைப்பில் நடைபெறும் உச்சிமாநாடு சர்வதேச காற்றாடி விழா ஆகியவற்றுடன் இணைந்து நடப்பதால் மிகச்சிறப்பாக இருக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ராமாயணம் மனித குலத்தின் பாரம்பரிய பொக்கிஷம் என்றும் அதனை பாதுகாத்து பரப்பி அது குறித்த புரிந்துணர்வை ஏற்படுத்த தேவையான முயற்சிகள் அவசியம் என்றும் குபடிரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கய்யா நாயுடு கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று புரீராம் என்ற நாட்டிய நாடகத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் மனிதர்களிடையே ஒருவருக்கு ஒருவர் மேற்கொள்ள வேண்டிய உறவுகள் அண்னை பூமி இயற்கை பறகைள் விலங்குகள் ஆகியவற்றுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயாள உறவுகள் ஆகியவற்றை ராமாயணம் வரவேற்பதாக கூறினார்

இந்திய பாரம்பரிய கலைகளில் பாடல்கள் நாட்டியம் நாடகம் போன்ற அம்சங்களில் ராமர் கதை சித்தரிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் இந்தியாவின் ராம் லீலா பண்டிகையை யூனெஸ்கோ உலகின் நிரந்திர பண்பாட்டு பாரம்பரியமாக ஏற்றுக்கொண்டிருப்பது குறித்து வெங்கய்யா நாயுடு மகிழச்சி தெரிவித்தார் நாட்டில் ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் பட்டமளிப்பு விழாவில் உளர நிகழ்த்திய அவர் காலஞ்சென்ற பிரதமர் லால் பகதார் சாஸ்திரி ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் என்பதை நாட்டின் மந்திரம் ஆக்கிளார் என்றும் பின்னர் இதனை முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயி ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் ஜெய் விக்யான் என்று மாற்றினாா் என்றும் கூறினாா் இதளை தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இதே மந்திரத்தை ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் ஜெய் விக்யாள் ஜெய் அனுசந்தன் என்று திருத்தி அமைத்ததாகவும் இதளை அடுத்து நல்ல பயன் விளைவிக்கும் ஆராய்ச்சிகளுக்கு நாட்டில் முக்கியத்துவம் ஏற்பட்டது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்

நாங்குனேரி விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான வேட்புமலு தாக்கல் இன்றுடன் முடிவடைகிறது நாங்குநேரி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ரெட்டியார்பட்டி நாராயணன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறவுள்ளது

பீகாரில் கடந்த மூன்று நாட்களாக பெய்துவரும் அடைமளழ காரணமாக பீகார் தலைநகரின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் குழ்ந்து காணப்படுகிறது

மீட்புப் பணிகளை மேற்கொள்ளவும் நிவாரணம் வழங்கவும் மத்திய அரசு தாராளமாக உதவவேண்டும் என்று பீகார் மாநில அரசு கோரிக்கை விடுத்துள்ளது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான இரண்டு ஹெலிகாப்டர்களும் தண்ணீரை வெளியேற்றும் கனரக இயந்திரங்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன வெள்ளம் சசூழ்ந்த சில இடங்களில் முதல் அடுக்குவரை வீடுகளில் தண்ணீர் சசூழ்ந்திருப்பதால் மீட்புப்பணிகளை மேற்கொள்வதில் சிரமம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது

பி ஐ ஓ அட்டைகள் இந்த தேதிவரை தகுதியான பயண ஆவணங்களாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இந்திய அரசின் தாக்கீது தெரிவிப்பதாக ஐக்கிய அரபு எமிரேட்சில் உள்ள இந்திய தூதரகம் கூறியுள்ளது

அர்ஜெண்ட்டினாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கமித் நாகல் பட்டம் வென்றார்